தமிழகத்தில் நான்கு சுட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக தலைமைத் தேர்தல் அதிகாரி நி திரு சத்தியபிரதா சாஹூ நேற்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

ஃபோனி புயல் ஒடிஸா மாநிலம் பூரி அருகே இன்று காலை ஒன்பதரை மணியளவில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த அதிதீவிர புயலின் தாக்கம் கரையை கடந்த பின்னரும் பிற்பகல் வரை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

இப்பகுதிகளில் சாலை ரயில் விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது புவனேஸ்வர் விமான நிலையத்தின் நேற்றிரவு முதல் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன கல்வி நிறுவனங்களுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படகூடியவை என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களை பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றம் செய்வதற்கும் தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி உள்ளது கடலோர மாவட்டங்களில் கன மனழ பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதி தீவிர புயலானது ஒடிஸாவை நெருங்கி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முழுமையாக மேற்கொண்டு வருகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நேற்று புதுதில்லியில் இந்த புயல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் புயல் பாதிப்புகளை தடுப்பதற்காக மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கு முப்படைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

இதற்கிடையே இந்த இடைத்தேர்தல் மற்றும் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழக தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரதா சாஹூ மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார்

இந்த வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படவேண்டும் என்றும் வாக்காளர் சீட்டுக்கள் முழுமையாக விளியோகம் செய்யப்படுவதை உறுதிபடுத்தவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படவேண்டும் என்றும் ஜெனரேட்டர் வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகள் தொடர்பாக அவர் விரிவாக ஆலோசனை நடத்தினார் மையங்களில் வசதிகள் இந்த இணைதள ஏற்படுத்துமாறும் திரு சத்தியபிரதா சாஹூ அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தி வருவதாக அக்கட்சியின் இனை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சூலூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் அவர் கூறினார் போதிய கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தடையில்லா மின்சார வசதியே இதற்கு காரணம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் திமுக ஆட்சிப் பொறுப்பேற்றால் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார் குடிநீர் பிரச்னையை தீர்ப்பதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார்

தேர்தல் முடிவடைந்த நிலையில் எஞ்சிய கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நான்குகட்ட தீவிரமடைந்துள்ளது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா நேற்று மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் விவசாயிகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார் உத்தரபிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மத்தியில் தங்கள் கட்சி ஆட்சிப் பொறுப்பேற்றால் ஏழை மக்களுக்கு குறைந்தபட்ச வருவாய் உறுதி திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் தளியார் நிதி நிறுவனங்கள் பதிவு சான்றிதழ் பெற நிபந்தனைகள் விதித்து ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இத்தொடர்பான மேல் முறையீட்டு மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சிவஞானம் திருமதி பவானி சுப்புராயன் ஆகியோரை கொண்ட அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது

புனித ரமலான் மாதம் தொடங்கவுள்ள நிலையில் ஐக்கிய அரபு எமரேட் அரசு அந்நாட்டு சிறையில் உள்ள மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகளை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் தீவிரவாதம் தொடர்பான பிரச்னைகளில் பிற நாடுகளுடன் பேச்சுவார்த்தை என்பதே கிடையாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இஸ்லாமிய மதபோதகர் ஜகீர் நாயக் மீதான சுட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கப்பிரிவினர் மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் முதலாவது குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செய்தனர் பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் திரு கிரண்குமாருக்கு வழங்கப்பட்டது ஜம்மு கஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார்

தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தும் வணிக நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது

ரஷ்யாவில் நடைபெற்றுவரும் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பஜ்ரங் புனியா தங்கப் பதக்கம் வென்றார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி சூப்பர் ஒவரில் ஐதராபாத் அணியை வென்று ப்ளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது

ஒரு நாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது நியுஸிலாந்து ஒபன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்

சண்டிகரில் நடைபெற்றுவரும் ஆசிய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி தோல்வியடைந்தார் சீன ஒபன் கோல்ப் போட்டியின் முதல் கற்றில் இந்தியாவின் மில்கா சிங் மற்றும் கலிம் ஜோஷி கூடுதல் புள்ளிகளை பெற்றனர்